ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான அதிகாரம் அளித்தல் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

ரஷ்யாவின் ஸ்புட்னிக் கோவிட் தடுப்பூசியின் முதல் கட்டமாக இம்மாதத்தில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு பால வெங்கடேஷ் வர்மா தெரிவித்துள்ளார்

ரஷ்யாவின் ஸ்புட்ளிக் தடுப்பூசியை இந்தியாவில் பயன்படுத்துவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள நட்புறவு மேம்படும் என்று ரஷ்ய துணைத் தூதர் திரு ரோமன் பாபுஷ்கின் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் தெரவிக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதில் ஏற்படும் சிரமங்களை களைவது தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக நுகர்வோர்களின் குறைகளை பதிவு செய்ய இலவச உதவி தொலைபேசி எண் வசதியை ஏற்படுத்தமாறு கோரியுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உணவு மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சக முதன்மை செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் விநியோகத்தில் குறைபாடு அதிக விலை ஆகியவற்றக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கூட்டு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது கோவிட் கட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நடப்பாண்டு ஹஜ் பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய யாத்ரிகர்கள் உடனடியாக கோவிட் தடுப்பூசியை செலுத்திக்கொள்ள வேண்டும் என்று சவுதி அரேபியாவிலுள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது

இதனை சவுதி அரேபிய சுகாதார அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது எனினும் நடப்பாண்டிற்கான ஹஜ் யாத்திரை குறித்து சவுதி அரேபிய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை

கோவிட் பரவல் காரணமாக இந்திய தொல்லியல் துறையின் கீழ் உள்ள புராதன நினைவு சின்னங்கள் நினைவிடங்கள் அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றை மூடுவதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

மகாராஷ்டிராவில் கோவிட் நிவாரண நிதி பெற தகுதியுடையவர்கள் பட்டியலில் விவசாயிகள் வாகன ஒட்டுநர்கள் உணவு பொருட்கள் விநியோகம் செய்பவர்கள் உள்ளிட்டவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நானா பட்டோல் முதலனமச்சர் திரு உத்தவ்தாக்கரேவுக்கு கடிதம் எழுதியுள்ளார்

கோவிட் தொற்றால் வேலை இழந்துள்ள தெருவோர வியாபாரிகள் கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோருக்கும் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கோவிட் பரவல் ஏற்பட்டு வருவதால் எஞ்சியுள்ள நான்கு கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் குறித்து என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

உலக இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பூனம் மற்றும் விளிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

உஸ்பெகிஸ்தான் ஒப்பன் நீச்சல் போட்டியில் இந்தியா நேற்று ஐந்து தங்கம் உட்பட எட்டு பதக்கங்களை வென்றது